குஜராத் உயர்நீதிமன்றத்தின் வைரவிழாவையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் காலை பத்து முப்பது மணிக்கு காணொலி காட்சி மூலம் பங்கேற்கும் அவர் உயர்நீதிமன்றம் செயல்பாட்டுக்கு வந்து அறுபது ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையிலான நினைவு தபால் தலையை வெளியிடுகிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய சுட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாநில முதலமைச்சர் திரு விஜய்ரூபாணி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் எந்தவொரு தடங்கலும் இல்லாமல் மக்களுக்கு வளர்ச்சி பணிகள் சென்றடைவதை அரசுகளும் மக்கள் பிரதிநிதிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலிபுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ்

அப்போது மக்களை கவர்ந்திழுக்கும் வகையிலான செயல்பாடுகளை காட்டிலும் மக்களின் வளர்ச்சி சார்ந்த தேவைகளை நிறைவேற்ற கவனம் செலுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் வெளிப்படையான முறையில் நடைபெறுவதை உறுதிப்படுத்த மூன்றாம் நபர் கண்காணிப்பு அமைப்பை உருவாக்கும் அரசின் முடிவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அரக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார்

தில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா சீத்தாராமனை நேற்று அவர் சந்தித்து பேசினார்

கோவிட் தடுப்பு மருந்து விவகாரத்தில் நெருங்கி செயல்படுவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நெருங்கிய ஒத்துழைப்பு வெளிபடுவதாக அவர் குறிப்பிட்டார் பட்ஜெட் மூலம் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களை குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீத்தாராமன் கட்டமைப்பு காப்பீடு உலக அளவில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை ஒருங்கிணைப்பது உள்ளிட்ட துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார் நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு அனுமதி அளிக்க ஒற்றை சாளர முறையை ஏற்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு சோம் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதில் அளித்த அவர் தொழில் தொடங்குவது தொடர்பான தகவல்கள் மற்றும் ஒப்புதல்களை பெற பல்வேறு அலுவலகங்களையும் இணையதளங்களையும் முதலீட்டாளர்கள் நாட வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டார் இதனை சரிசெய்யும் வகையில் மத்திய பிரிவை முதலீட்டு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் கூறினார் இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கு மத்திய மாநில அரசுகளின் அனைத்து ஒப்புதல்களையும் பெறுவதற்கு இந்த டிஜிட்டல் தளம் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார் ஏற்கெனவே உள்ள தகவல் தொழில்நுட்ப தளங்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாமல் இந்த தளம் செயல்படும் என்று திரு சோம் பிரகாஷ் கூறினார் நாடு முழுவதும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை அளிக்கும் துறைகளில் ஒன்றாக ஜவுளித்துறை இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார் மக்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதில் அளித்த அவர் ஜவுளித்துறையில் இதுவரை நான்கு கோடியே இப்பது லட்சும் பேர் நேரடியாக வேலைவாய்ப்பு பெற்றள்ளதாக தெரிவித்தார் இவர்களில் பெரும்பாவானவர்கள் பெண்கள் மற்றம் கிராம பகுதி மக்கள் என்று அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் தேசிய கைத்தறி மேம்பாட்டு திட்டம் விரிவாள கைத்தறி தொகுப்பு மேம்பாட்டு திட்டம் கைத்தறி நெசவாளர்களின் விரிவான நலத்திட்டம் நூல் விநியோக திட்டம் போன்றவற்றை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த திட்டங்கள் மூலம் இடுப்பொருட்களை வாங்குவது கட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றுக்கு நிதியுதவி வழங்கப்படுவதாக திருமதி ஸ்மிருதி இரானி தெரிவித்தார்

கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்

மூலிகைத் தாவரங்களை பயிரிடுவோருக்கு மானியம் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார்

உதம்பூர் கந்தர்பால் ஆகிய மாவட்டங்களில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் சேவை வழங்கப்பட்டு வந்தது இதனிடையே செல்போனில் பேட்டா சேவைகள் மற்றும் தளரவழி தொலைபேசி இணையதள சேவைகள் மீதான கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டுள்ளதாக உள்துறை முதன்மை செயலாளர் திரு ஷலீன் காப்ரா தெரிவித்துள்ளார்

மக்களவையில் இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர் பதினைந்து நாடுகளுக்கு தடுப்பு மருந்துகளை இந்தியா ஏற்கெனவே விநியோகித்துள்ளதாக தெரிவித்தார் பல்வேறு நாடுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையிலும் உதவி அடிப்படையிலும் மருந்துகள் அனுப்பப்படுவதாக அவர் கூறினார்

தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று மத்தியக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் உள்துறை இணைச் செயலர் திரு அசுதோஸ் அக்னிஹோத்ரி தலைமையிலான மத்தியக் குழுவினர் இரண்டு பிரிவாக பிரிந்து பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குயவன்குடி கழுகூரணி திருப்புல்லானி ஆர் எஸ் மங்கலம் நயினார் கோயில் ஆகிய இடங்களில் மத்தியக் குழுவினர் பாதிப்புகளை ஆய்வு செய்தனர் மற்றொரு குழுவினர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வை நிறைவு செய்த மத்திய குழுவினா் இன்று புதுதில்லி செல்லவுள்ளனா்

அதிபர் விளாடிமீர் புட்டினை விமர்சித்ததால் சிறை தன்டனை விதிக்கப்பட்ட அலெக்ஸி நாவல்னி யை விடுவிக்கக்கோரி நடைபெற்ற போராட்டங்களில் கலந்து கொண்ட ஐரோட்பிய தூதர்கள் மூன்று பேரை ரஷ்யா வெளியேற்றியுள்ளது ஜெர்மனி போலந்து ஸ்வீடன் ஆகிய நாடுகளின் துதர்கள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மூன்று நாடுகளின் தூதரகங்களிலும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

சென்னையில் நேற்று தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது அந்த அணியின் கேப்டன் ஜோ ரூட் சிறப்பாக விளையாடி சதம் அடித்தார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது கோவாவில் நடைபெற்ற இந்தப்போட்டியில் எந்த அணியும் கோல் அடிக்கவில்லை இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஒடிஷா மற்றும் மோகன் பகான் அணிகள் மோதுகின்றன